முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ

பொருளாதார சமூக கவுன்சிலின் உயர்நிலை அமர்வில் நாளை உரையாற்றுகிறார்

விடைத்தாள் நகல் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணாக்கர் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தோவா்கள் தாங்கள் தோ்வு எழுதிய மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்

இதனிடையே மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு

கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றார்

எடப்பாடி கே

இந்நிகழ்வுகளில் மாநில அமைச்சர்கள் திரு

செங்கோட்டையன் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர்

சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்களை ஈடுபடுத்தியும் அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளுக்கு இச்சேவையை வழங்கியதிலும் தமிழகம் தொடா்ந்து முதலிடத்தில் உள்ளதாக கூறினார்

சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி ஊராட்சியில் ஆவின் பால் குளிர்விக்கும் நிலையத்தை மாநில கதர் கிராம தொழில்துறை அமைச்சர் திரு பாஸ்கரன் இன்று திறந்துவைத்தார்

ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சித்தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் காணொலி மூலம் இன்று நடைபெற்றது

நரேந்திரமோடி ஐ

பொருளாதார சமூக கவுன்சிலின் உயர்நிலை அமர்வில் காணொலி மூலம் நாளை உரையாற்றுகிறார்

ராஜ்நாத் சிங் ஜம்முகாஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் நாளையும் நாளை மறுநாளும் ஆய்வு மேற்கொள்கிறார் சீன எல்லைப்பகுதியில் தற்போதைய நிலவரம் குறித்து அவர் கேட்டறிகிறார்